பிரதமர் திரு

நா தலைமையகத்தில் பருவநிலை மாற்ற செயல் திட்ட உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார்

ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்திருக்கிறார்

பிரதமர் பிரதமர் திரு

நா தலைமையகத்தில் பருவநிலை செயல் திட்ட உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் உலகளாவிய சுகாதார கட்டமைப்பு உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதன் ஒருபகுதியாக இந்திய பசி

பிக் தீவு நாடுகள் கூட்டத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார்

நா தலைமையகத்தில் காந்தி சூரிய சக்தி பூங்காவையும் காந்தி அமைதி பூங்காவையும் திறந்துவைக்கிறார் முன்னதாக ஹுஸ்டனில் அமெரிக்கவாழ் இந்தியர்களிடையே அதிபர் டொனால்ட் டர்ம்புடன் இணைந்து பிரதமர் பொது நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் தனித்துவம் என்று எடுத்துரைத்தார்

இரு நாடுகள் இடையிலான இருதரப்பு உறவுகளின் வெற்றிகரமான தருணம் இது என்றும் இவ்விரு நாடுகளின் அரசியல் ரீதியிலான உறவின் முக்கியத்துவத்தை இது பறைசாற்றுவதாகவும் இவை தெரிவித்துள்ளன

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சிறப்பு மொபைல் செயலிமூலம் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அலுவலர்கள் தங்களது கைபேசி மூலமாகவே அனைத்து தகவல்களையும் பதிவு செய்ய வகை செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார்

மக்கள் தொகையின் பங்கு அதன் அனைத்து பரிமாணங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கடைசி மனிதனின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதோடு நாட்டின் எதிர்கால திட்டமிடுதலுக்கான வரையறைகளை நிர்ணயிப்பதாகும் என்றும் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பிபின் ராவத் இந்தியாவின் துல்லிய தீவிரவாத தாக்குதலுக்குப் பின்னர் பாகிஸ்தான் பாகல்கோட்டில் மீண்டும் தீவிரவாத முகாம்கள் செயல்பட தொடங்கியிருப்பதாக இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அங்குள்ள பயங்கரவாத முகாம்களை வேரறுக்க செய்ய பாலக்கோட்டையயும் தாண்டி இந்திய ராணுவ வீரர்களால் செல்ல முடியும் என்று எடுத்துரைத்தார் அதேவேளையில் அடுத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பாகிஸ்தான் யூகிக்க முடியாத அளவில் இந்திய ராணுவம் செயல்படும் என்றார்

ஜம்முகாஷ்மீரில் தகவல் தொடர்புகள் பொதுமக்களிடையே மீண்டு வருவதாகவும் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களை அப்பாலிலிருந்து வழிநடத்துவோருக்கு இடையிலான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் கிருஷ்ண முராரி எஸ் ரவீந்தரபட் வி ராமசுப்ரமணியன் ரிஷிகேஷ் ராய் ஆகிய நான்கு பேருக்கும் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்புப் பிரமாணமும் செய்துவைத்தார்

முதலமைச்சர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர்கள் தலைமை செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்துகொண்ட இக்கூட்டத்தில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து பணிகள் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

அங்கு அம்மாநில கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை சந்தித்து இதுதொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் அவர் விவாதிக்கிறார்

வேட்புமனுக்கள் வரும் ஒன்றாம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன

இந்நிலையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து அதிகாரிகள் உயர்மட்ட குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு சுப்ரமணியம் தலைமையில் இன்று நடைபெற்றது

அதேபோல் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று நெரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

அனைவருக்கும் சமிக்ஞை மொழி உரிமைகள் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இத்தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது

கன்னியாக்குமரி நாகர்கோவிலில் ஜன் ஆரோக்கிய யோஜனா மற்றும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின்கீழ் சிறப்பு மருத்துவ முகாமை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி